திரு நரேந்திர மோடி வலியறுத்திள்ளார் நித்தி ஆயோக்கின் ஐந்தாவது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறுகிறது மேற்குவங்கத்தில் மருத்துவர்கள் போராட்டத்திற்கு சுமுக தீர்வுகாணுமாறு அம்மாநில முதலமைச்சர்

உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி

இனி விரிவான செய்திகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பயங்கரவாதத்தை ஒழிக்க உலக நாடுகள் முன்வரவேண்டும் என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழழப்பு அமைப்பின் நாடுகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இன்றைய சமுதாயத்தை அச்சுறுத்தும் பயங்கரவாதத்தை வேரோடு அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் உலக நாடுகள் அளைத்தும் ஒன்றுசேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பயங்கரவாத குழுக்களை ஆதரித்து அதற்கு நிதி வழங்கி ஊக்கமளிக்கும் நாடுகள் மீது கடுமையாள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினாா் உச்சிமாநாட்டின் நிறைவாக ஒருமனதாக வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் உலக நாடுகள் அனைத்தும் ஒருமித்த நிலையில் பயங்கரவாதத்தை முழுமையாக எதிர்க்க வேண்டும் என்று வலியறுத்தப்பட்டுள்ளது பயங்கரவாதத்தை அதன் எல்லா நிலைகளிலும் எதிர்ப்பதாக ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு நாடுகள் உறுதிப்பட தெரிவித்துள்ளன அரசியல் வாபங்களுக்காக பயங்கரவாத விஷயத்தில் இரட்டை நிலையை மேற்கொள்வதை அந்த பிரகடனம் கண்டித்துள்ளது சர்வதேச பயங்கரவாதத்தை எதிர்ப்பதன் அடையாளமாக விரிவான உடன்பாட்டை ஏற்படுத்த அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுக்கிடையே வாத்தகம் நிதி முதலீடு போக்குவரத்து எரிக்தி வேளாண்மை நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றை விரிவுப்படுத்துவதில் அனைத்து நாடுகளும் கவனம் செலுத்த வேண்டுமென்று பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மாநாட்டை தொடர்ந்து பிரதமா் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஜீன்பெக்கோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது

மாநாட்டில் கலந்து கொண்ட பல்வேறு நாடுகளின் தலைவா்களுடன் பிரதமா் திரு மோடி இருதரப்பு பேச்சுகளை நடத்தினார் இதன் பின்னர் கிர்கிஸ்தானில் தமது இரண்டு நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் இன்று காலை புதுதில்லி திரும்பினார் பிரதம் திரு நரேந்திர மோடி நித்தி ஆயோக்கின் ஐந்தாவது கூட்டத்திற்கு இன்று தலைமை தாங்குகிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று பிற்பகவில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் மழை நீர் சேகரிப்பு வறட்சி நிலை நிவாரண நடவடிக்கைகள் வளர்ந்துவரும் மாவட்ட திட்டம் வேளாண்மை மாற்றம் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன திரு நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக பிரதன் பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் முதல் கூட்டமான இதில் முந்தைய கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட விவாதங்கள் வளர்ச்சிக்கான முன்னரிமைகள் குறித்து விவாதிக்கப்படும் நித்தி ஆயோக் நிர்வாக சபையில் பிரதமர் அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் இடம் பெற்றுள்ளனர் பாதுகாப்புத் துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் வேளாண்மை துறை அமைச்சர் கிராமப்புற வளா்ச்சித் துறை அமைச்சா் ஆகியோரும் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொள்வாா்கள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற அடிப்படை தேசிய வளர்ச்சித் திட்டத்தை செயலாற்றுவதில் துறைகளுக்கிடையிலான விவாதங்களை மேற்கொள்ளும் தளத்தை நித்தி ஆயோக் நிர்வாக குழு உருவாக்கியுள்ளது பிரதம் தலைமையிலான நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று புதுதில்லி சென்றடைந்தாா் புதுதில்லியில் அவரை அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றனர்

பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் வேலையில்லா தின்டாட்டத்தையும் வறுமையையும் குறைக்கும் நோக்கத்துடன் இந்த ஆலோசனைகளை அவர் நடத்தி வருகிறார் பொருளாதார நிபுணர்களுடன் நேற்று மேற்கொண்ட ஆலோசனையின் போது முதலீடுகளை அதிகரிப்பது நிதிநிலைமைகளை பராமரிப்பது ஆகியவை பற்றி விவாதிக்கப்பட்டது அடுத்த ஐந்தாண்டுகளில் மேக்கின் இந்தியா திட்டத்தின் கீழ உற்பத்தி துறையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய பட்ஜெட் அமைய வேண்டுமென்று பொருளாதார நிபுணர்கள் யோசனை தெரிவித்துள்ளனர் கட்டன சீர்த்திருத்தங்கள் விநியோக முறையில் உள்ள இடா்பாடுகளை நீக்குவது வேளாண்மைக்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை ஜவுளிகள் மீதான குறிப்பிட்ட வரிகளை ரத்து செய்வது நிதி ஒருங்கிணைப்பு பராமரிப்பு ஆகியவை குறித்தும் பொருளாதார நிபுணர்கள் யோசனை தெரிவித்தனர் பாதுகாப்பு அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் நேற்று ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத்தை சந்தித்து பேசினார் ரானுவத்தின் பணித்திறன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சவால்களை சமாளிக்க மேற்கொள்ளப்படும் ஆயத்தநிலை தேச நிா்மானத்தில் ரானுவத்திற்குள்ள பங்கு ஆகியவை குறித்து பாதுகாப்பு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தாா் சவால்களை எதிர்கொள்ளும் தயார்நிலையுடன் தங்கள் திறமைகளை தொடர்ந்து வளர்த்து கொள்வதில் ராணுவம் ஆர்வம் காட்டிவருவது பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்று திரு ராஜ்நாத் சிங் புகழ்ந்துரைத்தார் புது தில்லியில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஒ வின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிப் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் டிஆர்டிஓ விஞ்ஞாணிகளின் ஈடுபாட்டு உணர்வுடன் கூடிய பணித்திறனை அவர் பாராட்டினார் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அரசு நலத்திட்டங்கள் மீது விஞ்ஞாணிகள் தங்கள் கவனத்தை திருப்ப வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார்

கொல்கத்தாவில் மருத்துவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டத்திற்கு அமைதியாள தீர்வு ஒன்றைக்காண நடவடிக்கை எடுக்குமாறு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியை மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார் செல்வி மம்தா பானாஜிக்கு இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மருத்துவர்கள் போராட்டத்தால் மருத்துவ சேவை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நோயாளிகள் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் பெரும் இன்னலுக்கு உள்ளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவர்களுடன் கலந்து பேசி விரைவில் இப்பிரச்சனைக்கு தீர்வு காணவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்கிடையே புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை சுப்தர்ஜங்க் மருத்துவமனை டாக்டர் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் சங்க பிரதிநிதிகள் நேற்று அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தனை சந்தித்து கொல்கத்தாவில் இளநிலை மருத்துவர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் குறித்து மனு அளித்தனர் மாநில அரசுடன் கலந்து பேசி மருத்துவர்களின் பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களிடம் மத்திய சுகாதார அமைச்சர் உறுதி அளித்தார் எதிர்காலத்தில் இதபோன்ற சம்பவங்கள் நாட்டின் எந்த பகுதியிலும் நடைபெறாத வகையிலமருத்துவமனைகளில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தருமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் தாம் வலியுறுத்தப்போவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் அடிக்கற்களாக திகழ்கின்றன என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் அனைத்து ஐஐடி நிறுவனங்களின் இயக்குநர்களுடன் புதுதில்லியில் நேற்று நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் உயர்கல்வியில் இந்த நிறுவனங்கள் நிகழ்த்தியுள்ள சாதனைகளை அமைச்சர் பாராட்டினார் கல்வித் துறையில் துறுடி நிறுவனங்கள் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்லும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் முழுமையாள வளர்ச்சியையும் இலக்கையும் அடைய ஒராண்டு மற்றும் ஐந்தாண்டு திட்டங்களை இந்த நிறுவனங்கள் வகுத்து செயல்பட வேண்டுமென்று அமைச்சா் கேட்டுக்கொண்டாா் வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியா்கள் நாட்டின் நல்லெண்ணத் தூதுவா்களாக திகழ்கிறா்கள் என்று வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் திரு வி முரளிதரன் கூறியிருக்கிறார் துபாயில் நேற்று இந்திய சமுதாயத்தினரிடையே பேசிய அவர் இந்தியர்கள் தங்கள் வசிக்கும் நாட்டிற்கும் இந்தியாவிற்குமிடையே வலுவான உறவை மேம்படுத்துவதற்கு முக்கிய பங்காற்றிவருவதாக தெரிவித்தார் இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு குடியரகக்கும் இடையிலான உறவை அங்குள்ள இந்தியா்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் பராமரித்துவருவதாக அவர் கூறினார் வளைகுடா பிராந்தியம் உள்ளிட்ட உலகம் முழுவதிலும் உள்ள இந்திய தொழிலாளா்கள் மற்றும் வர்த்தகத் துறையினரின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கபட்டுவருவதாக அவர் தெரிவித்தார் வேலை நிமித்தமாக ஐக்கிய அரபு குடியரசுக்கு இடம் பெயர்ந்துள்ள இந்தியர்களின் திறமைகளை மேம்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு அரசுடன் இந்திய அரசு உன்னிப்பாக கவனம் செலுத்தி வருகிறது என்று திரு முரளிதரன் குறிப்பிட்டாா் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் தொழிலாளா்களை முகவா்கள் ஏமாற்றும் போக்கை தடுக்கும் வகையில் குடியுரிமை சுட்டத்தில் திருத்தம் கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளட்பட்டுவருவதாக அமைச்சா் தெரிவித்தாா்

அந்த அணியின் ஜோ ரூட் சதம் அடித்தாா் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெற உள்ளன லன்டனில் நடைபெறும் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் மோதுகின்றன கா்டிப்பில் நடைபெறும் இரண்டாவது ஆட்டத்தில் தென் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது

இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் தெள் ஆப்பிரிக்காவும் மோதுகின்றன